தற்போது நடைபெற்று வருகிறது

இந்த மாநிலங்களில் வாக்காளர்கள் தங்களது வாக்குரிமையை தவறாது செலுத்தமாறு பிரதமர் திரு நரேந்திரமோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார்

வருகிறது

இன்று நடைபெறுகின்றன இனி விரிவாள செய்திகள் அசாம் மற்றம் மேற்குவங்க சட்டப் பேரவைத் தேர்தலுக்கான முதல் கட்ட வாக்குப் பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது

இந்த வாக்குப் பதிவு நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர் யாருக்கு வாக்களித்தோம் என்பதை அறிந்து கொள்ளும் இயந்திரங்களும் இதில் பயன்படுத்தப்படுகின்றன இந்தத் தேர்தலில் பொதுமக்கள் தவறாமல் தங்களது வாக்குரிமையை செலுத்துமாறு பிரதமர் திரு நரேந்திரமோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார்

இந்த மாநிலங்களில் இதர கட்டங்களாக தேர்தல் நடைபெற உள்ள பகுதிகளிலும் தமிழகம் கேரளா புதுவை யூனியன் பிரதேச சட்டப் பேரவைத் தேர்தலுக்னன பிரச்சாரமும் தீவிரமடைந்துள்ளது தமிழகத்தில் கோடை வெயிலையும் பொருட்படுத்தாது அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கன்னியாகுமரி மாவட்டத்திற்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசினார் மீனவர்கள் நலனுக்காக தமிழக அரசு என்னாற்ற திட்டங்களை நிறைவேற்றி இருப்பதாகவும் அவர் கூறினார் திமுக ஆட்சிக் காலத்தில் மின்பற்றாக்குள் இருந்த நிலைமாறி தற்போது தமிழகம் மின்மிகை மாநிலமாக திகழ்கிறது என்றும் திரு எடப்பாடி

தேர்தலில் பணபலம் பயன்படுத்தப்படுவதை தடுக்கும் நோக்கில் பறக்கும் படையினரின் கண்கானிப்பு நடவடிக்கைகளும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன உரிய ஆவணங்கள் இன்றி கொன்டு செல்லப்படும் பணம் மற்றும் பொருட்கள் பறக்கும் படையினரால் பறிமுதல் செய்யப்பட்டு வருகிறது பிரதமர் திரு நரேந்திரமோடி பங்களாதேஷ் பிரதமர் திருமதி ஷேக் ஹசிளாவுடன் இன்று பேச்சு நடத்துகிறார் டாக்காவில் நடைபெற உள்ள இந்த பேச்கக்களுக்குப் பிள்ளர் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தும் வகையில் பல்வேறு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாக உள்ளன

மேற்பட்ட மகளிருக்கு எதிரான குற்றங்கள் பதிவு செய்யப்பட்டிருப்பதை கட்டிக் அனுப்பப்ப்ட்டிருப்பதாக தேசிய மனித உரிமைகள் ஆணையம் கூறியுள்ளது இத்தொடர்பாக நான்கு வாரத்திற்குள் விளக்கம் அளிக்குமாறு அம்மாநில தலைமைச் செயலர் மற்றும் காவல்துறை தலைவருக்கு அனுப்பப்பட்டுள்ள நோட்டீசில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் பிரதமர் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது இது இரவு எட்டு மணிக்கு மறுஒலிபரப்பும் செய்யப்படும் மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும்

மாநிலங்களில் கண்காணிப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தமாறும் மத்திய இந்த அறிவுறுத்தியுள்ளது நாடு முழுவதும் இந்த நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டு தந்போது சிகிச்சை பெற்று வருவோரின் எண்னிக்கை மூன்று புள்ளி எட்டு சதவீதமாக உள்ளது என்றும் அந்த செய்திக் குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது

பொருளாதாரம் தொடர்பான மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் பேசினார் பொதமக்கள் எவ்வித தயக்கமும் இன்றி தடுப்பு மருந்து செலுத்திக் கொள்ள வேண்டும் என்றம் அவர் கேட்டுக் கொண்டார் இதுவரை தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்களுக்கு பெரிய அளவில் பக்க விளைவுகள் எதுவும் ஏற்படவில்லை என்றும் அவர் கூறினார் தடுப்பு மருந்து செலுத்தும் பனி தொடர்ந்து கண்னணிக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்தார் மாநிலங்களுக்கு போதிய அளவு தடுப்பு மருந்து விநியோகம் செய்யப்படுவது உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார் இந்த நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதற்கு பொதுமக்கள் முகக் கவசம் அணிவது கைகளை அடிக்கடி ளோப்பு போட்டு கழுவுவது தனிமனித இடைவெளியை பின்பற்றுவது போன்றவற்றை முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் என்றும் அமைச்சர் வேண்டுகோள் விடுத்தார்

தமிழகத்தில் திருநெல்வேலி துத்துக்குடி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று மிதமான மழையும் ராமநாதபுரம் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் லேளன மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது தென்மேற்கு வங்கக் கடலில் இன்று பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் மீளவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர்

இதற்கிடையே நெல்லையில் இன்று காலை முதல் இடியுடன் கூடிய மழை பெய்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

மகளிர் இரட்டையர் பிரிவில் அஸ்விளி பொன்னப்பா சிக்கிரெட்டி இணை தாய்லாந்து இணையை எதிர்கொள்கிறது ஆடவர் இரட்டையர் பிரிவில் கிருஷ்ண பிரசாத் விஷ்னு வர்தன் இணை இங்கிலாந்து இணையை எதிர்கொள்கிறது கலப்பு இரட்டையர் பிரிவில் துருவ் அஸ்விளி பொன்னப்பா இனை டென்மார்க் இனையை எதிர்கொள்கிறது இந்தியா இங்கிலாந்து இடையேயாள மூன்றாவது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி லக்னோவில் பகலிரவு ஆட்டமாக நாளை நடைபெறுகிறது நேற்று நடைபெற்ற இரண்டாவது போட்டியில் இங்கிலாந்து ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியாவை வென்றது மூன்று போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இரு அணிகளும் தலா ஒரு போட்டியில் வெற்றி பெற்று சமநிலையில் உள்ளன